வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

இன்று அசோச்சேம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் நிறுவன வார விழாவில் காணொளி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் இந்திய தொழில் வர்த்தக துறையினர் வரவிருக்கும் ஆண்டுகளில் தங்களின் சக்தி முழுவதையும் திரட்டி சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றார் உலகம் நான்காவது தொழிற்புரட்சியை நோக்கி வேகமாக முன்னேறி வரும் நிலையில் புதிய தொழில் நுட்பங்களால் புதிய தீர்வுகள் மட்டுமின்றி புதிய சவால்களும் உருவாகும் என்பதால் அனைத்துத் தரப்பினரும் அதற்கேற்ப திட்டமிட்டு செயல்படுதல் அவசியம் என்று பிரதமர் வலியுறுத்தினார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை வியட்நாம் பிரதமர் திரு குயேன் யுவான் ஃபுக் குடன் மெய்நிகர் முறையில் உச்சி மாநாடு நடத்த இருக்கிறார் இருதரப்பு உறவுகள் குறித்தும் பிராந்தியங்கள் மற்றும உலகப் பிரச்சனைகள் குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளனர்

சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி உள்ள புதுச்சேரி தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் நடத்தும் பணிகளுடன் நேரடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளின் பணிமாற்றம் மற்றும் நியமனம் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது

கடந்த காலத்தில் தேர்தல் ஆணையத்தின் ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளான அதிகாரிகளை தேர்தல் தொடர்பான பணிகளுக்கு நியமிக்கக் கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி உள்ளது

கொரோனா தொற்று உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவமனையை அணுகி உள் நோயாளியாக சிகிச்சைப் பெற தேவையில்லை என மருத்துவர்கள் முடிவு செய்தால் மட்டுமே வீட்டுத் தனிமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் இதனால் வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு தொற்று ஏற்படாமல் தவிர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் கிறிஸ்மஸ் திருநாளை பாதுகாப்பான முறையில் கொண்டாடுவது பற்றி அதிகாரிகள் திட்டமிட்டு வருவதாகவும் புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசித் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் துணை நிலை ஆளுநர் கூறியுள்ளார் புதுச்சேரியில் பாசன மற்றும் கழிவு நீர் வாய்க்கால்களை தூர்வார பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்ட தொடர்ச்சியான பணிகள் காரணமாகவே அண்மை மழையில் ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள் நிரம்பி இருப்பதாக துணைநிலை ஆளுநரின் செயலகம் தெரிவித்துள்ளது

புதுச்சேரியில் அலுவலக நடைமுறைகள் பதிவேடுகளின் நிர்வாகம் மற்றும் தகவல் உரிமைச் சட்டம் குறித்து நகர மற்றும் கிராமப்புற திட்டமிடல் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள துறை ஊழியர்களுக்கான மூன்று நாள் பயிற்சி முகாமை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நாளை நிறைவு செய்து வைக்கிறார் புதுச்சேரியில் எழுத்தாளர் புத்தக சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொரோனா விழிப்புணர்வு புத்தக கண்காட்சி நேற்றுத் தொடங்கி நடைபெற்று வருகிறது

கண்காட்சியின் சிறப்புகள் பற்றி கூறுகிறார் புதுச்சேரி எழுத்தாளர் புத்தக சங்கத்தின் சிறப்பு தலைவர் திரு பாஞ் ராமலிங்கம்

அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் உண்ணாவிரதப் பந்தலிலேயே போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பும் மாதிரித் தேர்வும் நடத்தப்பட்டன

பக்தர்கள் முகக் கவசம் அணிந்திருக்கிறார்களா என்பதையும் சமூக இடைவெளி உடல் வெப்ப பரிசோதனை உள்ளிட்ட விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதையும் அவர் ஆய்வு செய்தார் பக்தர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் அதிகாரிகள் மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகள் இந்த ஆய்வின்போது உடனிருந்தனர்